கேரளா புதுச்சேரியிலும் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் இன்று முடிவடைகிறது

ஈடுபட்டுள்ளனர் இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது

வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றிரவு ஏழு மணியுடன் நிறைவடைகிறது

இதையொட்டி தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தத்தமது கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர் இப்பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைவதால் வேட்பாளர்களும் வீதி வீதியாகவும் வீடு வீடாகவும் சென்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் சுட்டப்பேரவைத் தேர்தலுடன் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான பிரக்சாரமும் இன்று முடிவடைகிறது கேரளா புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரமும் இன்றுடன் நிறைவடைகிறது

இத்தொகுதிகளில் இன்றுடன் பிரச்சாரம் நிறைவடைவதையொட்டி பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமரமான திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் இடதுசாரிக் கட்சிகளின் தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரச்சாரம் ரவுண்ட் அப் தமிழகத்தில் இன்றுடன் பிரச்சாரம் நிறைவடைவதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் தாம் போட்டியிடும் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட வனவாசி பகுதியில் பிரக்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக இணை அருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி திமுகவினர் தம்மீது கூறும் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றார் எடப்பாடி தொகுதி மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகக் கூறிய அவர் அரக கலைக்கல்லூரி பாலி டெக்னிக் உள்ளிட்ட உயர்நிலைக் கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டிருப்பதுடன் நங்கவள்ளி மேட்டூர் குடிநீர்த் திட்டம் செயல்படுத்தப்படுவதையும் அவர் குட்டிக்காட்டினார் எதிர்க்கட்சித் தலைவரின் தொகுதியிலேயே தங்களது பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னாள் முதலனமச்சர்களின் உடலை அடக்கம் செய்ய மெரினா கடற்கரையில் இடம் ஒதுக்குவது இல்லையென முந்தைய திமுக ஆட்சியில் பின்பற்றப்பட்ட முடிவின் அடிப்படையிலேயே திமுக தலைவர் கருணாநிதிக்கு கடற்கரையில் இடம் ஒதுக்க முதலில் அமைதி மறுக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் விளக்கமளித்தார் சென்னையில் சோழிங்கநல்லூர் வேளச்சேரி மதரவாயல் விருகம்பாக்கம் தியாகராயநகர் ஆயிரம் விளக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் மாநிலம் முழுவதும் அதிக இடங்களில் நீர்நிலைகளை தூர்வாரி தண்ணீர் சேமிப்புக்கு வகை செய்துள்ளது என்றார் புயல் மழைக்காலங்களிலும் கோவிட் பெருந்தொற்று பாதிப்பிள் போதும் திமுக பொது மக்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார் திமுக ஆட்சிக்காலத்தில்தான் சென்னை டைடல் பார்க் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்பப் பூங்காக்கள் அமைக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின் தமிழகம் தொழில்துறையில் வளர்ச்சி பெறவும் மாநிலத்தின் சுயமரியாதையைக் காப்பாற்றவும் திமுக கூட்டணிக் கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத் தேர்தல் மற்றும் விளவங்கோடு சுட்டப்பேரவைத் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அக்கட்சித் தலைவர் திரு ஜெ பி நட்டா தங்களது கூட்டணி வெற்றி பெற்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தொழிற்சாலையும் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையும் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதாகக் கூறிய அவர் பிரதமர் திரு நரேந்திர் மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் இலங்கைத் தமிழர்களுக்கு ஏராளமான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

நாட்டுப் படகுகளை விசைப்படகுகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் தமிழக மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பை மேற்கொள்ள ஏதுவாக சுமார் ஆயிரம் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார் இதுதவிர அலங்கார மீன்வளர்ப்பு கடற்பாசி வளர்ப்பு போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட கடம்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் கோவில்பட்டியை தலைமையிடமாகக் கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்றார் மேலும் சீவலப்பேரி குடிநீர்த் திட்டத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் கடம்பூரில் அரசு தலைமை மருத்துவமனை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்

வாக்குப்பதிவு தினத்தன்று தொழிலாளர்களுக்கு ஊதியத்தடன் கூடிய விடுமுறை வழங்காவிட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் எச்சரித்துள்ளார்

அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களிடமிருந்து பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை பெற்றுக் கொள்ளாமல் வாக்காளர்கள் மனசாட்சியுடன் வாக்களிக்க வேண்டும் எள நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார்

இயேசுபிரான் உயிர்தெழுந்த தினம் உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவ மக்களால் ஈஸ்டர் இன்று பண்டிகையாகக் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயம் சென்னை சாந்தோம் மற்றும் வெஸ்லி தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிர்த்தெழுந்ததைக் கொண்டாடும் இந்த மகிழ்ச்சியாள தருணத்தில் நமது சமுதாயத்தில் அன்பு நேசம் மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் மாண்புகளை பின்பற்றி நாட்டில் மகிழ்ச்சி மற்றும் வளத்தை அதிகரிப்போம் என்று தெரிவித்துள்ளார் இருவரிச்செய்திகள் இங்கிலாந்தில் போராட்டங்களை ஒடுக்குவதற்கு காவல்துறையினருக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்க வகை செய்யும் புதிய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்

பராமரிப்புப் பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரல் மூர்மார்க்கெட் வளாகத்திலிருந்து இன்று பகல் பன்னிரண்டேகால் மணிமுதல் மாலை ஐந்தரை மணிவரை சூலூர்பேட்டை மற்றும் கும்மிடிப்பூண்டிக்குச் செல்லும் ரயில்கள் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி இடையே பகுதியளவு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்கள்ளது